மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமத்திய அரசுகூறியுள்ளது

இது குறித்துபிரதமா் திருநரேந்திரமோடிதினசிஅடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டுவருகிறார்

தில்லிவன்முறைசம்பவம் தொடர்பாகமாநிலங்களவைநடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன

உலகக்கோப்பைமகளிர் டுவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இந்தியாமுதல் முறையாக இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது

இன்றுமாநிலங்களையில் இது தொடர்பாகஅறிக்கைதாக்கல் செய்துஅவர் பேசினார்

தொடர்பாகஉலகசுகாதாரஅமைப்புடன் மத்தியஅரசுதொடர்ந்துஆலோசனைநடத்திவருவதாகவும் இத அவர் கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் திருகுலாம்நபிஆஸாத் பேசுகையில் இந்தவைரஸ் தொற்றுகுறித்துரயில் மற்றும் பேருந்துநிலையங்ளில் விழிப்புணா்வு நடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றுவலியுறுத்தினாா்

நேற்று புதுதில்லியில் பிரதமரின் முதன்மைச் செயலர் டாக்டர் பிகேமிஸ்ரா தலைமையில் நடைபெற்றஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது விமானநிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாவட்டஅளவில் இந்தவைரஸ் தொற்றுக்கானபரிசோதனைமையங்களைஏற்படுத்துவது பாதிக்கப்பட்டவர்களைதளிமைப்படுத்துவதற்கானவசதிகளைஉருவாக்குவதுபோன்றமுடிவுகள் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன

தமிழகத்திலும் கண்காணிப்பு நடைவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளன

இந்நிலையில் இத்தாலி ஈரான் தென்கொரியா அமெரிக்காவிலும் இந்தவைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

ஈரானில் வெள்ளிக்கிழமைதொழுகைகள் ரத்துசெய்யப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்காவில் நேற்றுமட்டும் பத்துபேர் இந்தவைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தில்லிவன்முறைசம்பவம் தொடர்பாகமக்களவைநடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன அவைகூடியதும் காங்கிரஸ் திமுக திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகட்சிஉறுப்பினர்கள் மையப்பகுதிக்குசென்றுதில்லிவன்முறைசம்பவம் அவையின் குறித்துஉடனடியாகவிவாதிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தினர் இதன் காரணமாக அவைநடவடிக்கைஒத்திவைக்கப்பட்டன இப்பிரச்சினைகாரணமாகமாநிலங்களவைநடவடிக்கைகள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

இந்தநிகழ்ச்சியில் துணைமுதலமைச்சர் பன்னீர்செல்வம் மத்தியசுகாதாரத்துறை திரு இணைஅமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபேஉள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இன்று புதுதில்லியில் பிரதம் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்தநிதிஅமைச்சர் திருமதிநிர்மவாசீதாராமன் இந்த இணைப்பு காரணமாக வங்கிசேவைகள் பாதிக்கப்படாதுஎன்றார் மேற்கொள்ளப்பட்டதிருத்தங்களுக்கும் கம்பெனிசட்டத்தில் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகதிருமதிநிர்மலாசீதாராமன் கூறினார் சிவில் விமானபோக்குவரத்துத் துறையில் நேரடிஅந்நியமுதலீட்டுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திருபிரகாஷ் ஜவடேக்கா் கூறினார் நேரடிஅந்நியமுதலீட்டுக்குஉகந்தநாடாக இந்தியாதிகழ்கிறதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் குடியுரிமைசட்டத்திற்குஎதிரானமவுக்களை சபரிமலைதொடர்பானவழக்கின் வாதங்கள் முடிவடைந்தபின் விசாரணைக்குஎடுத்துக் கொள்வதாகஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமைநீதிபதிதிருபோப்டேதலைமையிலானஅமா்வு மூத்தவழக்கறிஞர் திருகபில்சிபல் இந்தமனுக்களை டனடியாகவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளவேண்டுமென்று இன்றுமுறையீடுசெய்தாா் இதற்கிடையேதமிழகத்தில் குடியுரிமைதிருத்தச் சட்டத்திற்குஎதிராகபோராட்டம் நடத்துபவா்களைகைதுசெய்யுமாறுசென்னைஉயா்நீதிமன்றம் காவல்துறைக்குஉத்தரவிட்டுள்ளது

உலகக்கோப்பைமகளிர் டிவெண்டி டிவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இந்தியாமுதல் முறையாக இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது

இதனையடுத்து லீக் கற்றில் அனைத்துஆட்டங்களிலும் வெற்றிபெற்றதன் அடிப்படையில் இந்தியா இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது டோக்கியோஒலிம்பிக் தகுதிக்கானகுத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித்கவுர் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளார்